பல்வேறு முக்கிய திட்டங்களை நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார்

புதுச்சேரி யுளியன் பிரதேச சட்டப்பேரவையில் இன்று நடைபெற்ற நம்பிக்கை வாக்கெடுப்பில் தோல்வியடைந்த முதலமைச்சர் திரு வி நாராயணசாமி தமது பதவியை ராஜிநாமா செய்துள்ளார்

இனி விரிவான செய்திகள் அஸ்ஸாம் மேற்குவங்க மாநிலங்களில் இன்று பயணம் மேற்கொண்டுள்ள பிரதமர் திரு நரேந்திரமோடி பல்வேறு முக்கிய திட்டங்களை நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார் முதல்கட்டமாக அஸ்ஸாமில் எண்ணெய் மற்றும் எரிவாயு திட்டங்களை பிரதமர் இன்று காலை நாட்டுக்கு அர்ப்பணித்தார்

வடகிழக்குப் பகுதியின் சமூக பொருளாதார வளர்ச்சிக்கான பிரதமின் பூர்வோதய தொலைநோக்கு பார்வையுடன் இந்த திட்டங்கள் செயல்படுத்தப்படுகின்றன மேற்குவங்க மாநிலம் ஹூக்ளியில் இன்று பிற்பகல் பல ரயில்வே திட்டங்களை திரு நரேந்திரமோடி தொடங்கி வைப்பாா் நோவாபாரா விலிருந்து தக்ஷினேஷ்வர் வரையிவான மெட்ரோ ரயில் விரிவாக்க திட்டம் இவற்றில் ஒன்றாகும்

இந்த விரிவாக்கத்தின் மூலம் காளிகட் தட்ஷினேனஷ்வர் ஆகிய இரண்டு இடங்களில் உள்ள உலக புகழ்பெற்ற காளி கோவில்களுக்கு லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகளும் பக்தர்களும் பயணம் செய்வது எளிதாகும்

இதைத் தொடர்ந்து ஹூக்ளி மாவட்டம் சகாகுஞ்ஜே என்ற இடத்தில் பிஜேபி ஏற்பாடு செய்துள்ள பொதுக்கூட்டத்திலும் திரு நரேந்திரமோடி உரையாற்றவுள்ளார் மேற்குவங்க மாநிலம் காரக்பூரில் உள்ள இந்திய தொழில்நுட்ப கல்விக்கழக வளாகத்தில் டாங்டர் சியாமா பிரசாத் முகா்ஜி மருத்துவ விஞ்ஞான ஆராய்ச்சிக் கழகத்தை பிரதம் திரு நரேந்திரமோடி நாளை காணொலி காட்சி மூலம் தொடங்கி வைக்கிறார் இந்த பன்னோக்கு மருத்துவமனை மத்திய கல்வித்துறையின் ஆதரவுடன் அமைக்கப்படுகிறது சுகாதார கவனிப்புக்கான தொழில்நுட்பங்களை உருவாக்கும் வரலாறு கொண்ட இந்த ஐ ஐ ஐ உயிரி மருத்துவம் உள்ளிட்ட நவீன தொழில்நுட்பங்களில் கவனம் செலுத்தி ஆய்வு மேற்கொள்ளும் மருத்துவ விஞ்ஞான கல்விக் கழகத்தில் மருத்துவ படிப்பு வரும் கல்வி ஆண்டிலிருந்து இந்த தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது

மேற்கு வங்க மாநிலத்தில் உள்ள அனைத்து ரயில் வழித்தடங்களும் மூன்று ஆண்டுகளுக்குள் மின்மயமாக்கப்படும் என்று ரயில்வே அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார் இம்மாநிலத்தில் தற்போது பணிகள் நடைபெற்று வரும் திட்டங்கள் விரைவில் முடிக்கப்படும் என்றும் அவர் கூறினார்

புதுச்சேி யுனியன் பிரதேச சட்டப்பேரவையில் இன்று நடைபெற்ற நம்பிக்கை வாக்கெடுப்பில் தோல்வியடைந்ததை தவறியதை அடுத்து முதலமைச்சர் திரு வி நாராயணசாமி தமது பதவியை ராஜிநாமா செய்துள்ளார் அவர் தமது ராஜிநாமா கடிதத்தை துணைநிலை ஆளுநர் டாக்டர் தமிழிசை சௌந்தராஜனை சந்தித்து வழங்கினார் பின்னா் செய்தியாளர்களிடம் பேசிய திரு நாராயணசாமி தமது அமைச்சரவை சகாக்களும் தமது கட்சியைச் சேர்ந்த மற்ற உறுப்பினா்களும் திமுக உறுப்பினா்களும் துணைநிலை ஆளுநரிடம் வழங்கி இருக்கும் ராஜிநாமாவை அவர் ஏற்றுக் கொள்ள வேண்டுமென்று வலியுறுத்தினார் முன்னதாக சுட்டப்பேரவை கூட்டம் இன்று காலை பத்து மணிக்கு தொடங்கியபோது தமது அரசு மீது நம்பிக்கைக் கோரும் தீர்மானத்தை திரு நாராயணசாமி முன்மொழிந்தார் இதைத் தொடர்ந்து நடைபெற்ற விவாதத்தின் நிறைவில் நாராயணசாமி தலைமையிவாள அரசு நம்பிக்கைக் கோரும் தீர்மானத்தின் தோல்வியடந்ததாக பேரவைத் தலைவர் திரு வி பி சிவக்கொளுந்து அறிவித்தார் உத்திரபிரதேச மாநில சுட்டப்பேரவையில் காகித பயன்பாடு இல்லாத பட்ஜெட் இன்று தாக்கல் செய்யப்பட்டது இந்த வகையில் பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் முதல் மாநிலம் உத்திரபிரதேசம் என்பது குறிப்பிடத்தக்கது மாநில நிதி அமைச்சர் திரு சுரேஷ் கன்னா பட்ஜெட்டை தாக்கல் செய்தார் இந்த வரவு செலவு திட்டத்தின் முக்கிய அம்சங்களை காண்பதற்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவருக்கும் ஐ பேடு வழங்கப்பட்டது மேலும் பேரவைக்குகள் இரண்டு பெரிய திரைகள் அமைக்கப்பட்டு படக்காட்சியாகவும் ஒளிபரப்பப்பட்டது

மாலத்தீவுகளில் பயணம் மேற்கொண்ட வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு எஸ் ஜெய்சங்கர் இந்த ஒப்பந்தம் கடல்சார்ந்த பகுதியில் பாதுகாப்புத் திறனை அதிகரிக்க உதவி செய்யும் என்றார் இந்த ஒப்பந்தம் மாலத்தீவின் நிதி அமைச்சகத்துக்கும் இந்தியாவின் ஏற்றுமதி இறக்குமதி வங்கிக்கும் இடையே கையெழுத்தானது

மாலத்தீவு பயணத்தை நிறைவு செய்த திரு ஜெய்சங்கா் மொரிஷியஸ் சென்றுள்ளாா்

இவற்றை காந்திநகள் ஐ ஐ டி யில் உள்ள படைப்பாக்க பயிற்சி மையம் உருவாக்கியுள்ளது இந்த ஐ ஐ டி யில் மட்டுமே இத்தகைய மையம் செயல்படுவது குறிப்பிடத்தக்கது என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் இரண்டாவது கேலோ இண்டியா பல்கலைக்கழக விளையாட்டுப் போட்டிகள் கர்நாடகா தலைநகர் பெங்களூருவில் நடைபெறும் என்று மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுக்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜ்ஜ் தெரிவித்துள்ளார் க்நாடக முதலமைச்சன் திரு பி எஸ் எடியூரப்பாவுடன் செய்தியாளா்களை சந்தித்த திரு ரிஜிஜூ இந்த போட்டிகள் இந்த ஆண்டின் பிற்பகுதியில் நடைபெறும் என்று கூறினார் இந்திய பல்கலைக்கழகங்கள் சங்கம் இந்த போட்டிகளுக்கு உறுதுணையாக இருக்கும்

இந்த ஆண்டு நடைபெறும் போட்டிகளில் யோகாசனா மல்லக்கம்ப் ஆகியவை சேர்க்கப்படவுள்ளன

ஆசிய கோப்பைக்கான கூடைப்பந்து தகுதிச் கற்றுப் போட்டியில் இந்தியா இன்று வெபளாளை எதிர்கொள்கிறது பஹ்ரைனில் நடைபெறவுள்ள இப்போட்டி இந்திய நேரப்படி இரவு ஏழரை மணிக்கு தொடங்குகிறது பஞ்ச்குலாவில் நடைபெற்று வரும் தேசிய டேபிள் டென்னிஸ் போட்டியில் தமிழகத்தின் அந்தோணி அமல்ராஜ் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் ஐ எஸ் எல் கால்பந்துப் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் ஹைதராபாத் அணி மோகன்பஹான் அணியை எதிர்கொள்கிறது